நரேந்திரமோடிகூறியுள்ளார்

தமிழகத்தில் நோய்த் தொற்றைமேலும் கட்டுப்படுத்தும் வகையில் தளர்வில்லாஒருநாள் முழுஊரடங்கு இன்றுகாலைமுதல் செயல்பாட்டுக்குவந்துள்ளது டோக்கியோஒலிம்பிக் போட்டிக்கான இந்தியஆடவர் மகளிர் ஹாக்கிஅணியினர் பெங்களூருவில்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இளைஞர்களின் விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் மனதில் கொண்டு புதியகல்விக் கொள்கைஅமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளைஅதிரிப்பதில் கவனம் செலுத்துவதுஅவசியம் என்றார்

பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக் கழகங்கள் மாணவர்களுக்குபல்வேறுஅனுபவங்களைகற்றுத்தரக் வகையிலும் பரந்தநோக்கத்தில் க்படிய ஆக்கபூர்வமானதாகவும் செயல்படக்கூடியசிந்தனையைவழங்குவதாகவும் இருக்கவேண்டும் என்றநோக்கத்தில் இந்தகல்விக் கொள்கைஅமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

அதற்கேற்ப இந்தியாமுக்கியப் பங்குவகிக்கும் என்றும் பிரதமர் கூறினார் புதுமையானகண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி வடிவமைத்தல் மேம்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோரைஉருவாக்குதல் ஆகியவற்றுக்குஏற்றசூழ்நிலைக்கு நாம் தயாராகவேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் திரு நரேந்திரமோடிதனதுஉரையில் எடுத்துரைத்தார்

இதையடுத்து

இதுதொடர்பாகஉயிரிதொழில்நுட்பத் துறையில் மேற்கொள்ளப்பட்டுவரும் ஆய்வுகள் குறித்து நேற்று ஆலோசனைநடத்தியபின்னர் ட்விட்டர் செய்தியில் இதனைஅவர் தெரிவித்துள்ளார் இந்தஆய்வில் கிளடக்கும் தகவல்கள் புதிதாகநோய் தொற்றுஏற்படாதவாறுதவிர்க்க இது உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வுகள் தடுப்பூசிகண்டறிவதற்கானஆய்வுக்குஉதவும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டுள்ளார்

உள்நாட்டில் வென்டிலேட்டர்களின் உற்பத்திபெருமளவு அதிகரித்துள்ளது

பல்வேறுநாடுகளில் இந்தியதயாரிப்பு வெள்டிவேட்டர்களுக்கு புதியசந்தைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றுசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

கடந்தமாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடைபிடிக்கப்பட்டமுழுஊரடங்கைப் போல் இந்தமாதமும் கடைபிடிக்கப்படும் என்றுதமிழகஅரசுஅறிவித்துள்ளது மருத்துவம் சார்ந்தபணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிரவேறுஎதற்கும் இதன்படி இன்று அமுதி அளிக்கப்படவில்லை பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தகநிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் முடப்பட்டுள்ளன முழுஊரடங்கை அடுத்தபொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டுவெளியேவருவதையும் தெருக்களில் கூடி நிற்பதையும் தவிர்க்குமாறுகாவல்துறைகேட்டுக் கொண்டுள்ளது அவசரமருத்துவதேவைகளுக்குமட்டும் தனியார் வாகனத்தைபயன்படுத்தஅனுமதிக்கப்படும் என்றும் வேறுஎந்தவாகனங்களுக்கும் இதைமீறி இன்றுஅனுமதியில்லைஎன்றும் இயக்கப்படும் வாகனங்கள்மீதுவழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறைஎச்சரித்துள்ளது ஜம்முகாஷ்மீரில் எல்லைப் பாதுகாப்புப் படையில் பணியாற்றிவந்ததிருவாரூர் மாவட்டம் புள்ளவவராயன் குடிக்காடுகிராமத்தைச் சேர்ந்தஹவில்தார் திருமூர்த்திஎதிர்பாராதவிதமாகதனதுதுப்பாக்கிவெடித்ததில் காயமடைந்துமருத்துவமனையில் சிகிச்சைபலனின்றிஉயிரிழந்ததுகுறித்துமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிவேதனைதெரிவித்துள்ளார்

பின்னர் அவரதுசொந்தஊருக்குகொண்டுசெல்லப்பட்டது

சுகாதாரத் துறையின் வழிகாட்டுநெறிமுறைகளின் அடிப்படையில் இந்தபயிற்சிமுகாம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முகாமில் கலந்துகொள்ளவிளையாட்டுவீரர்கள் வீராங்களைகள் பயிற்சியாளர்கள் வரும்போது